நரேந்திர மோடி தலைமையில் இன்று நடைபெறுகிறது குடியுரிமை திருத்தச் சுட்டத்தை ஒருபோதும் அரசு திரும்பப் பெறாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா உறுதிபடத் தெரிவித்திருக்கிறார்

குழந்தைகளிடம் வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்துவதை பெற்றோரும் ஆசிரியரும் கடமையாக வேண்டுமென்று துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் கேட்டுக் கொள்ள கொண்டுள்ளார் குவஹாத்தியில் நடைபெற்று வரும் தேசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் இன்று நிறைவடைகின்றன

நரேந்திர மோடி தலைமையில் இன்று நடைபெறுகிறது

அமித் ஷா உறுதிபடத் தெரிவித்திருக்கிறார் லக்னோவில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இந்தக் சுட்டத்திற்கு எதிராக நடைபெறும் போராட்டங்களைக் கண்டு அரசு அஞ்சாது என்று கூறினார் குடியுரிமை திருத்தச் சட்டம் தொடர்பாக பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நாடு முழுவதும் பிஜேபி சார்பில் நடத்தப்படும் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இந்தக் கூட்டம் நடைபெற்றது எதிர்க்கட்சிகள் நாட்டை பிளவுபடுத்துவதாகவும் எந்தவொரு குடிமகனின் குடியுரிமையையும் பறிக்கக்கூடியது குடியுரிமை திருத்தச் சட்டம் அல்ல என்றும் அண்டை நாடுகளில் துன்புறுத்தலுக்கு உள்ளான சிறுபான்மையிரை பாதுகாக்க கொண்டு வரப்பட்டதே இந்த சுட்டம் என்றும் அவர் கூறினார்

பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையிலான இந்தக்குழு தில்லியில் நேற்று கூடி இதற்கு ஒப்புதல் வழங்கியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு தயாரித்துள்ள இந்த பாலைவனத்திலும் சமவெளிப்பகுதிகளிலும் பயன்படுத்தக்கூடியது என்றும் மின்னனு தொழில்நுட்ப உதவியுடன் இயங்கக்கூடியது என்றும் பாதுகாப்புத்துறை கூறியுள்ளது

உயர்தர தொழில்நுட்பம் சாமானிய மக்களுக்கும் கிடைக்கச் செய்வதே டிஜிடல் இந்தியா திட்டத்தின் நோக்கம் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்திருக்கிறார் புதுதில்லியில் நேற்று தகவல் தொழில்நுட்ப மாநாட்டை தொடங்கி வைத்தப் பேசிய அவர் அரசு நிர்வாகத்திற்கு தொழில்நுட்பம் மிகப்பெரிய உந்து சக்தியாக உள்ளது என்று கூறினார் சாமாளிய மக்களுக்கு தொழில்நட்ப அதிகாரத்தை வழங்கும் வகையில் டிஜிடல் இந்தியா திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றும் அனைத்து மக்களுக்கும் டிஜிடல் சேவைகள் கிடைப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் இத்திட்டம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மிகப்பெரிய தகவல்கள் அடங்கிய களஞ்சியமாக இந்தியாவை மாற்ற வேண்டுமென்று கேட்டுக் கொண்டஅமைச்சர் இதற்கான வழிமுறைகளை மேற்கொள்ளுமாறு தேசிய தகவல் மையத்தை அவர் வலியுறுத்தினார்

நடப்பாண்டில் மேலும் இரண்டு அரசு மருத்துவக் கல்லூரிகள் திறக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் குழந்தைகளிடம் வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்துவதை பெற்றோரும் ஆசிரியரும் கடமையாக கொள்ள வேண்டுமென்று துணை முதலமைச்சர் திரு ஓ பன்ளீர்செல்வம் கேட்டுக் கொண்டுள்ளார்

தமிழகத்தில் அனைத்து ஊர்களிலும் பொது நூலகம் அமைக்க அஇஅதிமுக அரசு நடவடிக்கை எடுத்து என்றும் யாழ்ப்பாணம் மற்றும் மலேசியா நூலகங்களுக்கு தமிழக அரசு சார்பில் புத்தகங்கள் வழங்கப்பட்டது என்றும் அவர் கூறினார் தமிழர்கள் வாழும் அனைத்து நாடுகளிலும் புத்தகக் காட்சி நடத்தப்பட வேண்டும் என்று தமது விருப்பத்தையும் துணை முதலமைச்சர் தெரிவித்தார் விவசாயிகள் கொண்டு வரும் நெல் மூட்டைகளை எந்தவித பிரச்னையும் இல்லாமல் கொள்முதல் செய்ய அரசு உத்தரவிட்டுள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் வடுவூரில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல்லின் தரம் மற்றும் நெல் மூட்டைகளின் எடை ஆகியவற்றை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

அனைத்து பகுதிகளிலும் ஒரே நேரத்தில் நெல் அறுவடை செய்ய ஏதுவாக போதுமான எந்திரங்கள் வரவழைக்கப்பட்டு விவசாயிகளுக்கு அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் சாலை பாதுகாப்பு விதிகளை கடைப்பிடிப்பதில் மற்ற மாநிலங்களை விட தமிழகம் சிறந்து விளங்குவதாக செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியிருக்கிறார் சாலை பாதுகாப்பு வாரவிழாவை முள்ளிட்டு தூத்துக்குடியில் விழிப்புணர்வு பேரணியை நேற்று தொடங்கி வைத்துப்பேசிய அவர் தேசிய அளவில் குறைந்த விபத்துக்கள் நேரிட்ட மாநிலம் என்பதற்காக மத்திய அரசிடமிருந்து தமிழகம் விருது பெற்றுள்ளதாக தெரிவித்தார்

மதுபான கடைகள் அமைப்பது தொடர்பாக முடிவெடுக்க கிராம சபைகளுக்கும் ஊராட்சி அமைப்புகளுக்கும் அதிகாரம் வழங்கும் வகையில் மதபாள விற்பனை விதிகளில் திருத்தம் செய்வது குறித்து ஆலோசனை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உக்தரவிட்டுள்ளது மதுபான கடைகள் அமைப்பதற்கு தடை விதிப்பதற்கு கிராம கடைகளுக்கு அதிகாரம் வழங்குவது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இருவேறு தீர்ப்புகளை வழங்கியதால் மூன்று நீதிபதிகள் அடங்கிய அமர்வின் விசாரணைக்கு வழக்கு மாற்றப்பட்டது இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது மதுபான கடைகள் துவங்கும் முன்பு அது தனி மனிதனுக்கும் சமுதாயத்திற்கும் ஏற்படுத்தும் எதிர்மறை பாதிப்புக்களை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று அரசுக்கு அறிவுறுத்திய நீதிபதிகள் தனி மனிதர்களின் உரிமைகளையும் கண்ணியத்தையும் பாதுகாக்க வேண்டுமென்று கூறினர்

இது தொடர்பான வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது விதிகளை மீறி கட்டடங்கள் கட்டப்பட்டிருப்பதை அறிக்கையாக நகரமைப்புத்துறை துணை இயக்குநர் தாக்கல் செய்தார் இதையடுத்து அந்த கட்டடங்களை இடிப்பதில் மாற்றுக் கருத்து எதுவும் இல்லை என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறினார் கேரள மாநிலம் மரடுவில் கடலோர ஒழுங்குமுறை மண்டல விதிகளை பின்பற்றாமல் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் இடிக்கப்பட்டதுபோல் முட்டுக்காடு பகுதியில் கட்டப்பட்டுள்ள ஒரு பங்களாவை இடிக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இருவரிச் செய்திகள் அமெரிக்க அதிபர் திருடோனால்டு ட்ரம்புக்கு எதிரான பதவிநீக்க தீர்மானம் மீதான விவாதம் அந்நாட்டு செனட் சபையில் துவங்கியது நேபாளத்தில் சுற்றுலா விடுதியில் தங்கியிருந்த இந்தியர்கள் எட்டு பேர் வாயுக் கசிவால் மூச்சுத்திணறி உயிரிழந்தனர்

மகாத்மா காந்தி நினைவைப் போற்றும் வகையில் நைஜரில் மாநாட்டு மையத்தை மத்திய வெளியுறவுத்தறை அமைச்சர் திரு ஜெய்சங்கரும் நைஜீரிய அதிபர் திரு

மகாராஷ்ட்ராவில் அனைத்து அரசுப் பள்ளிகளிலும் மராத்தி மொழி கட்டாயமாக்கப்படும் என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது பெங்களுருவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த மூவர் கைது செய்யப்பட்டனர்

இன்று குத்துச்சண்டை கால்பந்து டென்னிஸ் இறுதிப் போட்டிகள் நடைபெறவுள்ளன நீச்சல் மற்றும் பளுதாக்கும் போட்டிகளும் இன்று நடைபெறுகின்றன